இலங்கை அதிபராக பதவியேற்க உள்ள திரு கோத்தபய ராஜபக்ஷே விற்கு பிரதமர் திரு

இனி விரிவான செய்திகள் அனைத்துக்கட்சி கூட்டம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அரசு சார்பில் அனைத்து கட்சிக்கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தொடர் சுழகமாக நடைபெற நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷியும் இணை அமைச்சர் திரு அர்ஜுன் மேக்வாலும் அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவை இதில் கோரினர் முன்னதாக கூட்டத்தொடருக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நேற்று நடைபெற்ற அனைத்துக்கட்சி கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம்பிர்லா வேண்டுகோள் விடுத்தார் கூட்டத்தொடர் அமைதியாக நடைபெற ஒத்துழைப்பு தரப்படும் என்று எதிர்க்கட்சிகள் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதம் திரு நரேந்திரமோடி பிஜேபித்தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமீத்ஷா பங்கேற்ற இக்கூட்டத்தில் மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் துணைத்தலைவர் திரு ஆனந்த் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே ட்விட்டரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்ததோடு மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டார் குளிர்கால கூட்டத்தொடரில் ஜம்முகாஷ்மீர் நிலைமை பொருளாதார தேக்கநிலை வேலைவாய்ப்பின்மை குடிமக்கள் மசோதா போன்ற பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் கூட்டத்தொடரில் குடிமக்கள் திருத்த மசோதா நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு கார்ப்பரேட் வட்டி விகிதங்களை குறைப்பதற்கான மசோதா மற்றும் மின்னணு சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனையை தடை செய்வதற்கான மசோதாவும் நிறைவேற்றப்படும் எனத்தெரிகிறது

ராஜ்நாத்சிங் இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு பொருளாதாரம் ளிசக்தி தீவிரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வளர்ந்து வருவதாக மத்திய பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு

பேங்காக்கில் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் டாக்டர் மார்க் டி எஸ்பர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பார்வை வெளிப்படை அமைதி மற்றும் வளம் உள்ளடக்கியது என்றார் மேலும் இருநாடுகளிடையே வள்ந்து வரும் நல்லுநவு மகிழ்ச்சியளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

பாப்டே நாளை பதவியேற்க உள்ளார்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோயின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடையொட்டி நீதிபதியாக புதிய தலைமை எஸ்

பாப்டே நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை இலங்கையில் பொதுஜன பெரமுனா கட்சியின் திரு கோத்தபய ராஜபக்ஷே அதிபராக பதவியேற்க உள்ளார் அவருடைய வெற்றிக்கு பிரதமா் திரு

இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதிய அதிபருடன் இணைந்து பணியாந்றி இப்பிராந்தியத்தில் அமைதி வளம் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தாம் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக தெற்கு மாகாணத்தில் திரு

அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆளும் ஐக்கிய தேசிய கட்சியின் திரு

மக்களின் இந்த தீர்ப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் கூறிய அவர் இலங்கையின் ஏழாவது அதிபராக பதவியேற்க உள்ள திரு

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

காமராஜ் இன்று தொடங்கி வைத்தார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கஜா புயலால் டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மரங்கள் சாய்ந்ததையடுத்து மரப்போத்துகள் நடப்படுகின்றன

மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின்கீழ் தமிழக வேளாண் துறை சார்பில் விதைகளை வழங்கிய அவர் ஊட்டசத்து மிக்க தானியங்கள் குறித்த பிரச்சார வாகன சேவையையும் தொடங்கி வைத்தார் நீலகிரி மழை வாய்ஸ் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர்

மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதையடுத்து இந்நடவடிக்கை

இருவரி தூத்துக்குடியில் டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி மாணாக்கருக்கு சுகாதார தூதுவர் அடையாள அட்டைகளை மாவட்ட மருத்துவப் பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் கீதாராணி இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இம்மாணவர்கள் தங்களது ஓய்வு நேரங்களில் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு பெருமளவு குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

ஆடவர் பிரிவில் செலாய் சாய் அன்கித் நார்வால் ஆகியோரும் மகளிர் பிரிவில் நாரோன் சனு வின்கா சனம்ச்சா சனு பூணம் சுஷ்மா ஆகியோரும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனா் கிரிக்கெட் இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது